பாதையில் சென்றுகொண்டிருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளாா்

இந்தியாவில் முதன் முறையாகநடைபெறும் சா்வதேசபோக்குவரத்துஉச்சிமாநாட்டைஅவா் இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்தாா்

இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்புக் கொண்டுள்ளன

நடத்தஅந்நாட்டின் புதிய அரசை அமெரிக்கநாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர்

போட்டி இன்றுலண்டனில் தொடங்குகிறது

இந்தியநகரங்களைமாசு இல்லாநகரங்களாகமாற்றுவது நித்திஆயோக் ஏற்பாடுசெய்துள்ள இந்த இரண்டுநாள் உச்சிமாநாட்டின் முதன்மைநோக்கமாகும்

புதியதொழில்களைதொடங்கும் உலகின் குவி மையமாக இந்தியாவேகமாகவளர்ந்துவருகிறதுஎன்றுஅவர் தெரிவித்தார்

இந்தஉச்சிமாநாட்டுக்குஏற்பாடுசெய்துள்ளநித்திஆயோக் அமைப்பிற்குஅவா் பாராட்டுதெரிவித்தாா் டோயோட்டோநிறுவனத்தின் தலைவர் திருதக்கேஷிஉச்சியமடாபேசுகையில் குறைந்தஅளவு கரியமிலவாயுவை வெளியேற்றும் உயர்தரவாகனங்கள் தற்காலத்தின் தேவைஎன்றுகுறிப்பிட்டார்

மின்சாரத்தில் வாகனங்களின் பயன்பாட்டைமேலும் இயங்கும் மேலும் அதிகரிப்பதற்கானநடவடிக்கைகள் பற்றியும் பல்வேறுபோக்குவரத்துஅம்சங்கள் குறித்துவிழிப்புண்வைஏற்படுத்துவதுபற்றியும் இதில் விவாதிக்கப்படும் உலகபோக்குவரத்தைமுறைப்படுத்துவதில் இந்தியாவின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும் என்றுநித்திஆயோக்கின் துணைத்தலைவா் டாக்டர் ராஜீவ்குமார் தமதுஉரையில் குறிப்பிட்டார்

புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைக்குப் பின் அமெரிக்கவெளியுறவு அமைச்சர் திருமைக் பாம்பியோ பாதுகாப்புத்துறைஅமைச்சர் திருஜேம்ஸ் மாட்டிஸ் இந்தியபாதுகாப்புத்துறைஅமைச்ச் திருமதிநிர்மலாசீதாராமன் வெளியுறவுத்துறைஅமைச்ச் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் கூட்டறிக்கைவெளியிடப்பட்டது

இருதரப்பு ஒத்துழைப்பைவலுப்படுத்த இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்புக் கொண்டுள்ளனஎன்றார் பயங்கரவாதத்துக்குஎதிரானசெயல்பாடுகளில் இருதரப்பு இஒத்துழைப்பு புதியதரத்தையும் பயனையும் அடைந்திருப்பதாகஅவர் குறிப்பிட்டார்

திருபாப்பியோவெளியிட்ட அறிக்கையில் பல்வேறுதுறைகளில் இந்தியாவுடனான அமெரிக்காவின் ஒத்துழைப்பு தொடரும் என்றார் தகவல் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமானஒப்பந்தம் இந்தியா அமெரிக்க இடையேநேற்றுகையெழுத்தானதாகபாதுகாப்பு அமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்தார் இந்தஷப்பந்தம் அமெிக்காவிட மிருந்துநவீனதொழில்நுட்பங்களை இந்தியாபெறுவதற்கும் பாதுகாப்புத் துறையில் இந்தியாவின் தயாரிப்புகளைவிரிவுபடுத்தவும் உதவும் என்றுஅவர் கூறினார் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் மற்றும் மாற்றுளரிபொருட்களைக் கொண்டு இயங்கும் வாகனங்களுக்குபர்மிட் பெறத்தேவையில்லைஎன்றுமத்தியசாவைப் போக்குவரத்துதுறைஅமைச்சர் திருநிதின் கட்கரிகூறியுள்ளார்

தற்சார்பு நிலையைஅடைவதன் ஒருபகுதியாகஉயிரிஎரிபொருள் உற்பத்தியில் அரசுஅதிககவனம் செலுத்திவருகிறதுஎன்றுஅவர் குறிப்பிட்டார்

இவரதுகுடும்பத்தினருடனும் காவல்துறையினருடனும் தொடர்பு கொண்டிருப்பதாகநியூயார்க்கில் உள்ள இந்தியதூதர் திருசந்தீப் சக்கரவர்த்திதெரிவித்துள்ளார் துப்பாக்கிஏந்தியநபரைகாவல்துறையினர் சுட்டுக்கொன்றனர்

இந்தியாவின் வளர்ச்சிக்குசெக் குடியரசில் உள்ள இந்தியசமுதாயத்தினர் புதிய தங்களது பங்களிப்பைவழங்க வேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டார்

செக் குடியரசின் அதிபர் திரு

சிகாகோவில் நடைபெறும் இரண்டாவதுஉலக இந்துசமயமாநாட்டில் பங்கேற்பதற்காககுடியரசுத் துணைத் தலைவர் திருவெங்கய்யாநாயுடு இன்றுஅமெரிக்காசெல்கிறார் மூன்றுநாள் பயணமாகஅமெரிக்காசெலலும் அவர் நாளைமறுநாள் உலக இந்துசமயமாநாட்டின் சிறப்பு அமர்வில் உரையாற்றுவார்

பாகிஸ்தானில் உள்ள இன மற்றும் மதசிறுபான்மையினரைசமத்துவத்தோடும் கௌரவத்தோடும் நடத்தவேண்டுமென்றுஅந்நாட்டில் புதிதாகஅமைந்துள்ளஅரசைஅமெிக்காவின் நாடாளுமன்றஉறுப்பினர்கள் பலர் வலியுறுத்தினர் சிறுபான்மையினா் தினநிகழ்ச்சியில் பேசியநாடாளுமன்றஉறுப்பினா்கள் கராச்சியிலும் பலுசிஸ்தான் கைபர் பக்துன்குவா மாகாணம் உள்ளிட்டநாட்டின் பிறபகுதிகளிலும் சிறுபான்மையினரின் மனிதஉரிமைகள் மீறப்படுவதை இம்ரான்கான் அரசுநிறுத்தவேண்டுமென்றுவலியுறுத்தினா் தெற்காசியசிறபான்மையினர் கூட்டமைப்பும் கராச்சியின் குரல் என்றஅமைப்பும் இணைந்து இந்தநிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்திருந்தன அனைவருக்கும் வங்கிக் கணக்குதொடங்கும் ஜன்தன் எனப்படும் மத்திய அரசின் மக்கள் நிதித்திட்டம் கிருஷ்ணகிரிமாவட்டத்தில் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது

ஒடிஸாமாநிலத்தின் பலபகுதிகளில் கனமளழபெய்வதால் இயல்பு நிலைபாதிக்கப்பட்டுள்ளது

காற்றழுத்ததாழவுமண்டலமாகஉருவெடுத்துள்ளது தொடர்ச்சியானமழகாரணமாகமாநிலம் முழுவதும் உள்ளஅனைத்து அங்கன்வாடிமையங்களையும் மூடுமாறுமாநிலஅரசுஉத்தரவிட்டுள்ளது இந்திய இங்கிலாந்துஅணிகளுக்கு இடையேயானஐந்தாவதுமற்றும் இறுதிடெஸ்ட் கிரிக்கெட் போட்டிலண்டன் ஒவல் மைதானத்தில் இன்றுதொடங்குகிறது இந்தியநேரப்படி இன்றுபிற்பகல் மூன்றரைமணிக்கு இப்போட்டிதொடங்கவுள்ளது